தொழிலதிபர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்

தொடங்கியுள்ளது

ஆயுக்தாசட்ட மசோதா இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கலானது

நாளாக தொடர்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் இந்தியா கொரியா வர்த்தக சும்மேளன கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திரமோடியுடன் இன்று அவர் காந்தி நினைவிடத்திற்குச் செல்கிறார் நொய்டா பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலைக்கும் இரு தலைவா்களும் செல்கிறார்கள் இன்று காலை தென்கொரிய அதிபரை வெளியுறவு அமைச்சா் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசினார் இரு தலைவர்களுக்குமிடையே பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றும் பல்வேறு துறைகளிலும் இருநாடுகளுக்கிடையே ஒத்துழைப்ளப மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேசியதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரவிஷ் குமார் டிவிட்டரில் தெரிவித்துள்ளார் தென்கொரிய அதிபருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படும்

மூன் தலைமையில் தென்கொரிய குழுவினர் பிரதமர் நரேந்திரமோடியுடன் பேச்சு நடத்த உள்ளா்கள்

தொழிலதிபா்கள் கூட்டத்திலும் இருவரும் உரையாற்ற உள்ளனா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் திரு மூன் சந்திக்க உள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் தென்கொரிய அதிபரை சந்திக்கிறா் இந்தியாவில் அரசுமுறை பயணமாக அதிபர் மூன் ஜே இன் நேற்றமாலை புதுதில்லி வந்தடைந்தார் அவருடன் அவரது துணைவியாரும் வந்துள்ளார் தென்கொரிய அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட தூதுக் குழுவினரும் அதிபருடன் வருகை தந்துள்ளனர் கிழக்கு டெல்லியில் உள்ள கவாமிநாராயண் அக்ஷர்தம் கோவிலுக்கு நேற்று திரு மூன் சென்றிருந்தார் கடந்த ஆண்டு தென்கொரியா அதிபராக பொறுப்பேற்ற பின் திரு மூன் ஜே இன் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும் இந்தியா தென்கொரியா இடையே பரஸ்பர வர்த்தகத்தை மேலும் ஊக்குவிப்பதற்கான ஒப்பந்தங்கள் இன்று புதுதில்லியில் கையெழுத்தாகின இந்தியா தரப்பில் வர்த்தகம் மற்றம் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் தென்கொரியாவின் வர்த்தக அமைச்ச் திரு

இரு நாடுகளும் வாத்தகத்தை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த ஒப்பந்தம் உதவும் என்று திரு சுரேஷ் பிரபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கொள்கை அடிப்படையிலான முதல் நடவடிக்கை இன்று எடுக்கப்பட்டுள்ளது என்று தென்கொரிய வா்த்தக அமைச்சா் கூறினாா்

ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பல்டால் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்புடன் அமா்நாத் யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதால் பஹல்காம் மாவட்டத்தில் இந்த யாத்திரை நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பல்டால் மாவட்டத்தில் பருவநிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து கடந்த சனிக்கிழமை முதல் அமா்நாத் யாத்திரை தொடர்கிறது

ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்துவரும் மோதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டாா் நேற்றுமாலை தேடுதல் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டதாகவும் படை வீரர்கள் திருப்பி சுட்டதில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார் என்றும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி வளைத்து படை வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறா்கள் என்றும் இருதரப்புக்கும் இடையே அவ்வப்போது துப்பாக்கிச் சூடு நீடிக்கிறது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன

அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மற்றமொரு குற்றவாளி கும்பலுக்கும் முன்னா பஜ்ரங்கிக்கும் இடையே உள்ள முன்விரோதம் காரணமாக இந்த சும்பவம் நடந்தது என்று மீரட் மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் இதுகுறித்து புலனாய்வு நடைபெறுகிறது என்றும் அவர் கூறினார் கொலை மிரட்டி பணம் பறிப்பு கடத்தல் கொள்ளை போன்ற பல குற்றங்களில் முன்னா பஜ்ரங்கி மீது ஏற்கனவே வழக்கு உள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தாா்

முதல் தகவலறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மளித உரிமை ஆணையத்தின் உத்தரவுப்படி ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் விசாரணை நடக்கும் என்றும் அரசு அறிவித்துள்ளது லோக் ஆயுக்தாஏற்படுத்த வகைசெய்யும் சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கலானது அமைச்சா் திரு

ஜெயக்குமாா் இதனை தாக்கல் செய்தாா் மக்கள் பிரதிநிதகள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை இந்த லோக் ஆயுக்தா விசாரிக்கும் இதன் தலைவர் மற்றும் பிரதிநிதிகளை மாநில ஆளுநர் நியமிப்பார் என்றும் மசோதாவில் கூறப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு சட்டப்பேரவையில் எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை

உள்ளே வாயு சிலிண்டர்கள் தேவைப்பட்டதால் இந்த மீட்புப்பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் குகைக்குள் தொடர்ந்து தண்ணீர் சூழ்ந்து வந்ததால் மீண்டும் மீட்புப் பணி தொடங்கியது

இந்த பகுதியில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் குகைக்குள் மேலும் தண்ணீர் குழும் அபாயம் இருப்பதாகவும் உள்ளே இருந்து மீட்டு வருவதில் சிரமம் ஏற்படலாம் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மும்பையிலும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் இரண்டு நாட்களாக பெய்யும் கனமழை தொடர்கிறது இன்று காலை தானே கல்யாண் டொம்பிவில் ஹைரோலி ஆகிய இடங்களில் கனத்த மழழ பெய்தது மும்பை நகரில் புறநகர் ரயில்கள் இயக்கம் பாதிக்கப்படவில்லை என்றும் தண்ணீர் தேங்கியிருப்பது குறித்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் பிரிஹன் மும்பை மாநகராட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார்

இவர்கள் பல்வேறு தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை இந்த மாநாட்டில் சமா்ப்பிக்கவுள்ளனர் வேத இலக்கியத்தில் மகளிர் கல்வி சமஸ்கிருத புத்த கையெழுத்து நூல்கள் பாகவத புராண விமர்சனங்கள் கார்ஜிய ஜோதிசா பற்றிய ஆராய்ச்சிகள் ஆகியன குறித்த சிறப்பு விவாத அம்வுகள் நடைபெறும் என்று அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது உலகெங்கும் மக்களிடையே சுமஸ்கிருத மொழியை மேம்படுத்தி பாதுகாத்து பேச்சு வழக்குக்கு கொண்டுவருவது இந்த மாநாட்டின் நோக்கமாக இருக்கும்

தொன்மையான இந்தியாவின் கல்வியாளரும் தத்துவ மேதையும் அரசியல் நிபுணருமான சாணக்கியர் வழிகாட்டுதவ்படி பிரதம் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருகிறார் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் சாணக்கியர் வாழ்க்கை இந்த காலத்திற்கு பொருத்தமானது என்பது குறித்து புனேயில் நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினார் கொள்கை வழியில் ஆட்சி செலுத்துவது எப்படி என்பதையும் ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணையம் குறித்தும் வெளிநாட்டு உறவுகள் குறித்தும் சாணக்கியர் வழிமுறைகளை வகுத்துள்ளார் என்று திரு அமித் ஷா கூறினார் ஆப்கானிஸ்தான் முதல் தென்கோடிவரை கொள்கை அடிப்படையில் இந்தியா ஒரே நாடு என்ற தத்துவத்தை முதலில் அறிமுகம் செய்தவர் சாணக்கியாதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் சாணக்கியர் சகாப்தத்தில் இந்தியா வலுவான வல்லராசக திகழ்ந்தது என்றும் திரு அமித் ஷா மேலும் குறிப்பிட்டுள்ளார்